தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் கொரோனா வைரஸ் சவாலை எதிர்கொள்வதற்கான பொருளாதார தொகுப்பை மத்திய அரசு விரைவில் அறிவிக்கும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

மருத்துவமனைகளில் தரமான வென்டிலேட்டர்கள் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் முகக்கவசம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருந்துகள் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசுகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன

மாவட்ட எல்லைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன அரசு எடுத்து வருகின்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் இந்த விவகாரத்தில் மக்கள் அலட்சியம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளாா் கொரோனாவை சமாளிக்க தடை உத்தரவு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு நிவாரண அறிவிப்புகளையும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார்

பேரவையில் இன்று நடைபெற்ற விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சா் வைரஸ் தொற்று மின்னல் வேகத்தில் பரவி வருவதாகவும் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்தார்

வீட்டில் இருப்பதை விடுமுறையாகக் கருதி வெளியே சுற்றுலா செல்ல வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்

உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளது

பேரவையின் துணைத்தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் ஆளும் கட்சி உறுப்பினர் திரு வி பி வி பரமசிவம் ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்று பேசினர் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்ச் திரு ஒ பன்னீா்செல்வம் ஆகியோர் இதற்கு பதிலளித்து பேசியதுடன் பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டனர்

பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் அனைத்து மாளிய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டன பின்னர் கூட்டுறவுத் துறை பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை ஆகிய துறைகளுக்கான நான்கு மசோதாக்கள் இன்று ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன

ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை மாநில அரசு ஏற்றுக் கொள்வதற்னன இந்த தீர்மானத்தை அவர் முன்மொழிய பேரவை அதனை குரல் வாக்கு மூலம் நிறைவேற்றியது இதையடுத்து பேரவைத் தலைவர் திரு தனபால் சட்டப்பேரவை கூடிய நாட்கள் நடைபெற்ற விவாதங்கள் பங்கேற்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கு ஒதுக்கப்பட்ட நேரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை பட்டியலிட்டாா் பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழப்பு நல்கிய முதலமைச்சா் துணை முதலமைச்சா் அமைச்ச்கள் உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கும் அகில இந்திய வானொலி சென்னை தொலைக்னட்சி உள்ளிட்ட தனியார் ஊடகங்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் பின்னா் அவை முன்னவா் திரு ஒ பள்னீாசெல்வம் கொண்டு வந்த தீா்மானத்தின் அடிப்படையில் பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுவதாக பேரவைத் தலைவர் திரு தனபால் அறிவித்தார் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மைப் பணியாள்கள் மற்றும் அரசுத்துறை அலுவல்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கைத்தட்டி நன்றி தெரிவிக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பேரவையில் கேட்டுக் கொண்டார் இதையடுத்து அவையில் இருந்த அமைச்ச்கள் மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் நீண்ட நேரம் கைத்தட்டி நன்றி தெரிவித்தனர் கொரோனா தடுப்பு நடவடிக்கையை நாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டுமென்றால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் முழு அளவில் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்

ஆபத்தான நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு உடனடி சிகிச்சை மேற்கொள்ள ஏதுவாக வான்வழி அவசர கால சேவை பத்து னோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்படும் என்றும் மாநில அரசு அறிவித்துள்ளது சுதந்திர போராட்ட வீரர் வெள்ளையத் தேவனுக்கு தூத்துக்குடி மாவட்டம் வல்ல நாட்டில் அமைந்துள்ள அன்னாரின் மணிமண்டபத்தில் முழு உருவ வெண்கலச் சிலை அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் னெரோனா வைரஸ் முன்னெச்சிக்கை நடவடிக்கையாக வீட்டில் தனிமைப்படுத்தப் பட்டவர்களுடன் காணொலி வாயிலாக கலந்தாய்வு செய்யும் செயலிய முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தாா்